நிறைவடைந்து ஆறாவது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைத்துள்ளதை அடுத்து பிரதமர் திரு நரேந்திரமோடி விவசாயிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்

இனி விரிவான செய்திகள் மத்திய அரசின் பிரதமின் விரிவான பயிர் பாதுகாப்புத் திட்டம் தொடங்கப்பட்டு ஐந்து ஆண்டுகள் நிறைவளடந்து ஆறாவது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைத்துள்ளதை அடுத்து பிரதம் திரு நரேந்திரமோடி விவசாயிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளாா்

இந்த திட்டத்தின் மூலம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பல கோடி விவசாயிகள் பயனடைந்துள்ளதாகவும் அவர்களை இயற்கை இன்னல்களிலிருந்து மீட்டிருப்பதாகவும் பிரதமா தெரிவித்துள்ளார்

நாட்டில் உள்ள விவசாயிகள் அனைவரும் இந்த திட்டத்தில் இணைந்து பயனடைவதோடு மட்டுமல்லாமல் விவசாயத்தில் சுயசாாபு நிலையை அடைய விவசாயிகள் அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்றும் வேளாண் அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது தேசிய இளையோர் நாடாளுமன்ற நிறைவு விழாவில் வெற்றிபெற்றவர்களுக்கு பிரதம் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்த விழாவில் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய அவர் இளையோர் நாடாளுமன்ற விழாவில் எடுத்துரைக்கப்பட்ட கருத்துக்களும் விவாதங்களும் மிகவும் முக்கியத்தும் வாய்ந்தது என்று குறிப்பிட்டார் வெற்றிபெற்றவர்களை பாராட்டும் வகையில் அவர்களின் உரைகளை பிரதம் தமது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டு அவர்களை கௌரவித்தார் முதல் பரிசை வென்ற உத்திரபிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த மாணவி முதித்தா மிஸ்ரா வை அவர் வெகுவாக பாராட்டியுள்ளார் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டுமென்ற தலைப்பில் அவர் ஆற்றிய உரை இந்தியா இது விஷயத்தில் விழிப்படைந்துள்ளது என்பதை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுளார்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 ஐ நா பாதுகாப்புக் குழுவில் சா்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பு தொடர்பாக நடைபெற்ற விவாதத்தில் உரையாற்றி அவர் பயங்கரவாதத்திற்கு எதிராக இரட்டை நிலையை கடைபிடிக்கக் கூடாது என்று வலியுறுத்தினார்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

பங்ளாதேஷ் ராணுவ வீரர்கள் குடியரகதின ராணுவ அணி வகுப்பில் பங்கேற்பது குறிப்பிடத்தக்கது

இந்த ஆண்டு காவல்துறையில் பல்வேறு பிரிவுகளில் மூவாயிரம் பேருக்கு முதலமைச்சின் காவல் பதக்கங்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

காவல்துறையில் இதர பிரிவுகளைச் சேர்ந்த ஆறு அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களுக்கு காவல் தொழில்நுட்ப சிறப்பு பணிப்பதக்கம் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இவர்களின் பணியின் செயல்பாட்டினை அங்கீகரித்து ஊக்குவிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பதக்கங்களை மாநில அரசு வழங்கி வருகிறது இவர்களுக்கு அவர்களின் நிலைகளுக்கு ஏற்ப ரொக்கப்பரிசு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இவர்கள் அனைவருக்கும் பின்னா் நடைபெறும் சிறப்பு விழாவில் பதக்கம் மற்றும் முதலமைச்சரின் கையொழுத்துடன்கூடிய பதக்கச்சுருல் வழங்கப்படும் என்றும் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை தமிழகத்தில் நாளை கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் பொங்கல் திருநாளை உற்சாகத்துடன் கொண்டாடும் தமிழக மக்களுக்கு நல்வாழ்த்துக்களைத் தெரிவித்துக் கொள்வதாகக் கூறியுள்ளார் இந்த இனிய தைப் பொங்கல் திருநாளில் உழவு செழிக்கட்டும் உழவா்கள் மகிழட்டும் மக்கள் அனைவரின் வாழ்விலும் அன்பும் அமைதியும் நிலவட்டும் நாட்டில் நலமும் வளமும் பெருகட்டும் என்றும் முதலமைச்சள் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் நாளை பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட விருப்பதையொட்டி தமிழகம் முழுவதும் சந்தைகளுக்கு கரும்பு மஞ்சள் கொத்து காய்கறிகளின் வரத்து அதிகரித்துள்ளது வியாபாரிகளும் பொதுமக்களும் இப்பொருட்களை அதிக அளவில் வாங்கி சென்றவண்ணம் உள்ளனர் பொங்கல் பண்டிகைக்கு முன்னோடியாக இன்று போகிப் பண்டிகை மாநிலம் முழுவதும் கொண்டாப்பட்டது பழையெள கழிதலும் புதியெள புகுதலும் என்பதற்கு ஏற்ப பழைய பொருட்களை இந்நாட்களில் ளித்து பொதுமக்கள் போகி பண்டிகையை கொண்டாடினா் தமிழகத்தில் வரும் சட்டமன்ற தே்தலுக்காள தேதி அறிவிக்கப்பட்ட பின் பள்ளி மாணவா்களுக்கான தேர்வு குறித்த அட்டவணை வெளியிடப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சள் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

இதர வகுப்புகளை படிப்படியாக திறப்பது குறித்து ஆய்வு செய்து முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் பள்ளி மாணவர்கள் ஸ்மார்ட் கார்டை பயன்படுத்தி பேருந்துகளில் பயணம் மேற்கொள்ளலாம் என்று திரு செங்கோட்டையன் தெரிவித்தார் நாட்டின் எந்த ஒரு பகுதியிலும் அகில இந்திய வானொலி நிலையங்கள் மூடப்படாது என்று பிரஸார் பாரதி தெளிவுபடுத்தியுள்ளது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள வானொலி நிலையங்கள் மூடப்படப் உள்ளதாக வெளியான தகவல்களை பிரஸார் பாரதி மறுத்துள்ளது இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பான ஆதரமற்ற செய்தி என்றும் அது கூறியுள்ளது அந்தந்த பகுதிகளில் செயல்பட்டு வரும் அகில இந்திய வானொலி நிலையங்கள் தொடர்ந்து இயங்கும் என்றும் அந்தந்த பகுதி மக்களின் சமூக கலாச்சார மொழி வளர்ச்சிக்கு பாடுபடும் என்றும் பிரஸார் பாரதி தெரிவித்துள்ளது வானொலி நிலையங்களை மேம்படுத்துவதற்காக நடப்பு நிதியாண்டில் பல்வேறு புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவம் பிரஸாா் பாரதி கூறியுள்ளது

இதனை அந்நாட்டு மன்னர் அல்சுல்தான் அப்துல்லா அறிவித்துள்ளார்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 இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள எதிர்க்கட்சிகள் தேர்தலை தவிர்க்கவே ஆளுங்கட்சி அவசர நிலையை பிறப்பித்துள்ளதாக குற்றம்சாட்டியுள்ளது தாய்லாந்து ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாய்னா நேவால் மலேசியாவின் கிஸோனா செல்வதுரையை எதிர்கொள்கிறார் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீரர் ஸ்ரீகாந்த் கக வீரரான சவுரவ் வர்மாவை எதிர்கொள்கிறார் பாருபள்ளி காஷியப் ஷமீர் வர்மா ஆகியோரும் ஒற்றையர் பிரிவில் பங்கேற்கின்றனர் ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று ஒடிஷா அணியை எதிர்கொள்கிறது